ஏற்றுக்கொண்டுள்ளது

பிரதமர் திரு போரீஸ் ஜான்சனிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி எழுப்பியுள்ளார்

என்று உத்தரவிடப்பட்டுள்ளது

ஆடவர் மகளிர் அணிகள் தகுதி பெற்றுள்ளன ஆடவர் பிரிவில் இன்று நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்திய அணி நியுசிலாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் குறிப்பாக கஷ்மீர் பள்ளத்தாக்கில் நேற்று நிலைமை அமைதியாக இருந்தது கட்டுப்பாடுகள் மேலும் பல பகுதிகளில் தளர்த்தப்பட்டன ஜம்மு கஷ்மீர் செய்தி தொடர்பாளர் திரு ரோஹித் கள்சால் ஸ்ரீநகரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார் திறக்கப்பட்டுள்ள தொடக்க பள்ளிகளில் திங்கட்கிழமையைவிட தற்போது மாணவர் வருகை அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார் இதனையடுத்தம் பெற்றோர் வேண்டுகோளை ஏற்றம் இந்த பகுதிகளில் நடுநிலைப்பள்ளிகளை இன்ற மீண்டும் திறக்க அரசு முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார்

ஜம்மு கஷ்மீரில் சமீபத்திய நிகழ்வுகள் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்பதை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது அமெரிக்க பாதகாப்பு அமைச்சர் டாக்டர் மார்க் டி எஸ்பர் இந்திய பாதகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்குடன் நடத்திய தொலைபேசி உரையாடலின்போது இது தெரிவிக்கப்பட்டது

இந்தியாவை பாதிக்கும் எல்லை தாண்டிய பயங்கரவாத பிரச்னையை எழுப்பிய திரு ராஜ்நாத் சிங் ஜம்மு கஷ்மீர் மண்டலத்தின் அமைதியையும் ஸ்திர தன்மயையும் பராமரிக்க இந்தியா எடுத்துவரும் முயற்சிகளுக்கு அமெரிக்காவின் ஆதரவை பாராட்டினார் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே உள்ள எந்தவொரு பிரச்னைக்கும் இருதரப்பு அடிப்படையில் தீர்வுகாணவேண்டும் என்று டாக்டர் எஸ்பர் கூறினார் இந்தியா அணிக்கா பாதுகாப்பு ஒத்துழைப்பில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது குறித்து இரு அமைச்சர்களும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்

கஷ்மீர் பள்ளத்தாக்கில் ராணுவ பிரிவுகள் மற்றும் அமைப்புகளை வடக்கு ராணுவ தலைமை தளபதி லெட்டினன்ட் ஜெனரல் ரன்பீர் சிங் நேற்று பார்வையிட்டு நிலவரத்தை ஆய்வு செய்தார் சமீபத்திய பயங்கரவாத எதிர்ப்பு ஊடுருவல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து அவரிடம் எடுத்துரைக்கப்பட்டது எல்லை பகுதியில் எதிரியின் திட்டங்களை முறியடித்து உஷார் நிலையை பராமிப்பதில் இந்திய ராணுவத்தினரின் ஓய்வில்லா முயற்சியை அவர் பாராட்டினார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் அனைத்து முன்தயாரிப்பு பணிகளையும் மேற்கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் அவருடன் சினார் படை பிரிவு தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் கே ஜே எஸ் தில்வோன் சென்றார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்கனுடன் தொலைபேசியில் பேச்சு நடத்தியுள்ளார் லண்டனில் இந்திய துதரகத்திற்கு வெளியே குதந்திர தின கொண்டாட்டத்தின்போது இந்திய வம்சாவளியினருக்கு எதிராக நடந்த வன்முறை பற்றி திரு மோடி இந்த பேச்சின்போது குறிப்பிட்டார் வன்முறை மூலமாக கயநலவாதிகள் தங்கள் நோக்கங்களை நிறைவேற்ற முயற்சிப்பதால் ஏற்படும் சவால் குறித்து இங்கிலாந்து பிரதமரின் கவனத்திற்கு திரு மோடி கொண்டு வந்ததாக பிரதமர் அலுவலக அறிக்கை தெரிவிக்கிறது இந்த சும்பவம் குறித்து இங்கிலாந்து பிரதமர் திரு ஜான்சன் வருத்தம் தெரிவித்ததாகவும் இந்திய தூதரகத்தின் ஊழியர்கள் மற்றும் அங்கு செல்பவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததாகவும் அந்த அறிக்கை கூறுகிறது உலகின் அனைத்து பகுதிகளையும் அச்சுறுத்தி வரும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலக நாடுகள் இணைந்து நடவடிக்கை எடுக்கவேண்டியதன் அவசியத்தை தனது பேச்சின்போது பிரதமர் திரு மோடி வலியுறுத்தினார் இங்கிலாந்து பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு திரு ஜான்சனுக்கு அவர் பாராட்டுத் தெரிவித்தார் திரு மோடி மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் இரண்டாம் முறையாக ஆட்சிக்கு வந்திருப்பது குறித்து அவரை பாராட்டுவதாக திரு ஜான்சன் தெரிவித்தாா் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டை தண்ணீர் பாதுகாப்பு உள்ளதாக மாற்றும் குறிக்கோள் நோக்கி பாடுபட்டால் இந்தியா அந்த நிலையை விரைவில் எட்டிவிடும் என்று மத்திய ஜல் சக்தித் துறை அமைச்சர் திரு கஜேந்திரசிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார் நீர் நிர்வாகம் சார்ந்த சிக்கனமான பயன்பாடு தன்னீர் சேமிப்பு தன்னீர் மறுசுழற்சி தொழில்நட்ப பயன்பாடு ஆகியவற்றை கடைபிடிக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டார் மும்பையில் நேற்று உலக முதலீட்டாளர் மாநாட்டில் இந்திய தண்ணீர் நிலைமை சவால்கள் என்பது குறித்து முக்கிய உரையாற்றிய அமைச்சர் இதை தெரிவித்தார் நாட்டின் நதிகளை இணைக்கும் திட்டத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டம் நாட்டின் பல பகுதிகளில் ஏற்படும் வெள்ளம் மற்றும் வறட்சியை தவிர்க்க உதவும் என்றும் கூறினார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பு இஸ்ரோ விண்வெளியில் செலுத்திய சந்த்ரயாள் இரண்டு விண்கலம் நேற்று சந்திரனின் சுற்றுவட்டப் பாதைக்குள் வெற்றிகரமாக நுழைந்தது இதையடுத்து இன்று முதல் நான்கு முக்கிய செயல்பாடுகள் மூவம் அது குறிப்பிட்ட இலக்கை நோக்கி செல்லும் சந்த்ரயாள் இரண்டின் வேகம் பறக்கும் உயரம் அதன் ளரிபொருள் செயல்பாடு ஆகியவற்றை இயக்குவதில் இந்திய விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளனா்

முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் இரண்டு மணிநேரத்தில் சிபிஐ முன்பாக ஆஐராகவேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார் நேற்று மாலை முழுவதும் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற நிலையில் சிபிஐ அதிகாரிகள் நேற்றிரவு அவரது ஜோர் பாக் இல்லத்திற்கு சென்று அவர் இரண்டு மனி நேரத்தில் சிபிற டிஎஸ்பி திரு ஆர் பார்த்தசாரதி முன்பாக ஆஜராகவேண்டும் என்று கோரும் அறிவிக்கையை வீட்டு கதவில் ஒட்டினா்கள் முன்னதாக கைது செய்யப்படுவதை தவிா்ப்பதற்கு கோயப திரு சிதம்பரத்தின் மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்தது

இதனையடுத்து

கா்நாடகா பிஜேபி தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினா் திரு நளின்குமாா் கட்டீல் நியமிக்கப்பட்டுள்ளாா் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷா இந்த நியமனத்தை செய்ததாக புதுதில்லியில் நேற்று கட்சியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் நேற்று புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்றுவரும் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லியின் உடல்நவம் குறித்து விசாரித்தார்

நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளை மேம்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியிருக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலம் அமராவதியில் நேற்று ஏ ஐ சி டி இ ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பேசினாா் மாணவர்கள் மீது கூடுதல் படிப்பு குமையை திணிக்கக்கூடாது என்றும் அவர்கள் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்பதை ஊக்குவிக்கவேண்டும் என்றும் அளமச்சர் கேட்டுக்கொண்டார் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படுவதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

வடகொரியா தொடர் ஏவுகாணை சோதனைகளை நடத்தியிருப்பது குறித்து அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ கவலை தெரிவித்தார் எனினும் வடகொரியாவுடன் அனுஆயுத தடை குறித்து பேச்சுக்களை தொடர விரும்புவதாக அவா கூறினாள் தளியார் தொலைக்காட்சிக்கு நேற்று அளித்த பேட்டியில் சுமீப வாரங்களில் குறுகிய தொலைவு ஏவுகணைகளை வடகொரியா ஆறு முறை சோதித்திருப்பதாகவும் அவர் கூறினார் அமெிக்க அதிபா் டிரம்புடன் மூன்று முறை நேர்முக பேச்கக்களை நடத்தியுள்ள வடகொரிய தலைவா் திரு கிம் ஜாங் உன் இந்த பேச்சுக்களை தொடருவார் என்று நம்புவதாக அவர் கூறினார் டோக்கியோவில் நடைபெறும் ஒலிம்பிக் ஹாக்கி டெஸ்ட் போட்டியின் இறதியாட்டத்திற்கு இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் தகுதி பெற்றுள்ளன

இறுதியாட்டத்தில் இன்று இந்திய அணி நியுசிலாந்துடன் மோதுகிறது இந்த போட்டி இந்திய நேரப்படி காலை மணி எட்டு முப்பதுக்கு தொடங்கும் இதனினடயே ஆஸ்திரேலியாவை வென்ற இந்திய மகளிர் ஹாக்கி அணி டோக்கியோவில் சீனாவுக்கு எதிராக நடைபெற்ற ஆட்டத்தை டிரா செய்தது

இன்று நடைபெறும் இறுதிப்போட்டியில் இந்திய அணி ஜப்பான் எதிர்கொள்கிறது